தேசியவேளாண்மைஆராய்ச்சிமற்றும் கல்விதகவல் தொழில்நுட்பஅமைப்பைமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் நேற்றுகாணொளிகாட்சி மூலம் தொடங்கிவைத்தார் கட்டிடக் கலைபடிப்புக்கானகுறைந்தபட்சதர நிர்ணய நெறிமுறைகளைமத்தியகல்விஅமைச்சர் திரு் ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் நேற்றுதொடங்கிவைத்தார் சீனநிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் முறைகேடானமுதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டதாககிடைத்ததகவலையடுத்துவருமானவரித்துறையினர் நேற்றுஅதிரடிசோதனைமேற்கொண்டனர் கோவிட் தொற்றுகட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒருபகுதியாகதொலையுணர்வு தொழில்நுட்பத்தில இயங்கும் அதிநவீனகருவியை இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழங்கியுள்ளது

தேசியவேளாண்மைஆராய்ச்சிமற்றும் கல்விதகவல் தொழில்நுட்பஅமைப்பைமத்தியவேளாண் துறைஅமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் நேற்றுகாணொளிகாட்சி மூலம் தொடங்கிவைத்தார் புதுதில்லியில் இதனைத் தொடங்கிவைத்துஅவர் பேசினார் புதிய இந்தியாவின் வேளாண் முறைகளில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய க்ரிஷ் மெக் என்றதிட்டத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் என்றுஅவர் கூறினார் மத்தியஅரசும் உலக வங்கியும் இணைந்து இதற்கானநிதியைவழங்கும் என்றுஅவர் கூறினார் வேளாண் கல்லூரிமாணவர்கள் பயன் பெறுவதற்காகவும் தேசியவேளாண் பாடத்திட்டத்தைவலுப்படுத்தவும் இந்ததிட்டம் தொடங்கப்படுவதாகஅவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் கூடுதலாகதனியாரின் பங்களிப்புத் தேவைப்படுவதாகஅவர் வலியுறுத்தினார்

இதனால் பலநாடுகளுடன் ஒத்துழைப்பு திட்டங்களைமேற்கொள்ள முடியும் என்றார் இரு நாடுகளுக்குமிடையேதொடங்கியுள்ளரயில் மற்றும் நீர் போக்குவரத்து மூலம் எளிமையாளவகையில் வர்க்தகம் மேற்கொள்ள முடியும் என்றார் நாடுகளும் பொருளாதாரவலிமைமிக்கநாடுகள் என்பதால் இரு தற்போதையபொருகாதாரதேக்கநிலையைமீட்டெடுக்க முடியும் என்றார் புதியதுறைகளில் ஒத்துழைப்பைமேற்கொள்வதற்குதொழிலதிபர்கள் நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றார் இந்தக் கூட்டத்தில் இரு நாடுகளைச் சேர்ந்ததொழிலதிபர்கள் கலந்துகொண்டனர்

இந்தப் பகுதிகளில் வாழும் மக்களுக்குநியாயமானவிலையில் மருந்துகள் கிடைப்பதற்குமத்தியரசாயணம் மற்றும் உரத் துறைஅமைச்சகம் நடவடிக்கைஎடுததாகஅரசுதெரிவித்துள்ளது தேசியசுகாதார இயக்கத்தின் மூலம் இந்தப் பகுதிகளில் வாழும் பெண்களுக்குமாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தப்படும் நாப்கின்களும் சலுகைவிலையில் விற்பனைசெய்யப்பட்டதாகஅரசுதெரிவித்துள்ளது

ஹைதராபாத்தைச் சேர்ந்தபாரத் பயோடெக் நிறுவனம் இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமத்துடன் இணைந்து இந்ததடுப்பு மருந்தைதயாரித்துவருகிறது

இந்தமருந்துசெலுத்தப்பட்டநபர்களிடம் எந்தவிதஎதிர்வினையும் ஏற்படவில்லைஎன்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது

கட்டிடக் கலைபடிப்புக்கானகுறைந்தபட்சதர நிர்ணய நெறிமுறைகளைமத்தியகல்விஅமைச்சர் திரு் ரமேஷ் நிஷாங்க் பொக்ரியால் நேற்றுதொடங்கிவைத்தார்

உதயகுமார் எச்சரித்துள்ளார்

முள்ளாள் குடியரசுத் தலைவர் திருபிரணாப் முகாஜி யின் தலையில் ஏற்பட்டுள்ளரத்தக்கட்டிக்கு புதுதில்லியில் உள்ளரானுவமருத்துவமனையில் அறுவைசிகிச்சைசெய்யப்பட்டுள்ளது

அவரதுஉடல்நிலையைமருத்துவர்கள் தொடர்ந்துகண்காணித்துவருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்தகையநிறுவனங்கள் போலியானபெயரில் இயங்குவதாகவும் நிதிமோசடிகள் மற்றும் ஹவாலாமுறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ம்த்தியநேரடிவரிவிதிப்பு வாரியம் தெரிவித்துள்ளது ஆயிரம் கோடி ருபாய் அளவிற்குமோசடிநடைபெற்றிருப்பதுகவும் போலியானநாற்பது வங்கிக் கணக்குகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வருமானவரித் துறைகூறியுள்ளது

இந்தநிறுவனங்கள் நாடுமுழுவதும் சில்லரைவிற்பனைக் கடைகளில் முதலீடுகள் செய்திருப்பதாகவருமாகவரித்துநைதெரிவித்துள்ளது இந்தமோசுடியில் வங்கிஅதிகாரிகளும் பட்டயகணக்காளர்களும் ஈடுபட்டதுகண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவருமானவரித்துறைத் தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றுகட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒருபகுதியாகதொலையுணர்வு தொழில்நட்பத்தில் இயங்கும் அதிநவீனகருவியை இந்தியாவுக்கு இஸ்ரேல் வழங்கியுள்ளது தொடர்பாக புதுதில்லிஏய்ம்ஸ் மருத்துவமனைவெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் இந்தியாவுக்காள இத இஸ்ரேல் தூதர் டாக்டர் ரான் மால்கா இந்தசாதனத்தைநேற்றுமுறைப்படிவழங்கியதாககூறப்பட்டுள்ளது ஏய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் ரந்தீப் குலேரியா இந்தசாதனத்தைபெற்றுக்கொண்டார்

கொலையுணர்வு மூலம் இயங்கும் இந்தசாதனம் தொற்றுஉள்ளவர்களின் சுவாசத்தைகண்காணிப்பதுடன் ஆரம்பநிலைகோவிட் அறிகுறிகளைக் கண்டுபிடிக்கும் திறன் கொண்டது இந்தநிகழ்ச்சியில் பேசியடாக்டர் குவேரியா இந்தியா இஸ்ரேல் இடையிலானநட்பு வலுவானதாகும் என்றார் இந்தியாஏற்கனவே இஸ்ரேலுக்குமருந்துபொருட்களையும் பாதுகாப்பு கவசங்களையும் வழங்கியுள்ளதானஅவர் தெரிவித்தார்